பிரதமர் திரு நரேந்திர மோடி ரவாண்டா உகாண்ட தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் ஐந்துநாள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்கவுள்ளார் இன்று ரவாண்டா செல்லும் அவர் வேளாண் மற்றும் தொழில் துறையில் சமார் நூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான நிதியுதவியை அந்நாட்டிற்கு வழங்குகிறார் அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தும் பிரதமர் அங்குள்ள இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றுகிறார் நாளை உகாண்டா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் உகாண்டா பாராளுமன்றத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார்

வரும் புதன் கிழமை தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க்கிற்கு செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறவுள்ள பத்தாவது பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் வளர்ச்சி சர்வதேச நிர்வாகம் மருத்துவம் மற்றும் நோய்த்தடுப்பு அமைதி மற்றும் நிலையான முன்னேற்றம் ஆகியவற்றை கருப்பொருளாகக் கொண்டு பத்தாவது பிரிக்ஸ் உச்சிமாநாடு வரும் புதன் கிழமை ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெறுகிறது குற்றவாளிகள் என தவறாக கருதி பொது மக்களால் நடத்தப்படும் தாக்குதல் சம்பவங்களை தடுப்பதற்கு வகைசெய்யும் சட்டத்திருத்ததை கொண்டுவருவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது

இந்த உத்தரவை பரிசீலித்துவரும் மத்திய அரக இந்திய தண்டனைச் சுட்டத்திவ்ட திருத்தங்கள் கொண்டுவந்து இத்தகைய குற்றங்களை தடுக்க முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் மாநில அரககள் பின்பற்றும் வகையில் மாதிரி சுட்டமுன்வடிவை கொண்டுவரவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்காகவும் புதிய செயல் திட்டம் ஒன்றை வகுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் செயற்குழக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜிவாலா இத்தகவலை தெரிவித்தார்

இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிய் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர் காங்கிரஸ் கட்சியினர் பொது மக்களிடையே தேவையற்றக் கருத்துக்களை பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டுமென திரு ராகுல் காந்தி இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் நாட்டின் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் கட்சியினர் செயலாற்ற வேண்டுமௌ அக்கட்சியினரை அவர் கேட்டுக்கொண்டார் கட்சியின் தலைவராக திரு ராகுல்காந்தி பொறுப்பேற்ற பின் செயற்குழு

நேற்று முழுவதும் தெற்கு மும்பையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளிடையே அவர் பேசினார்

ஆதாயம் பெறும் பதவி விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தில்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர் தில்லியில் இருபது ஆம் ஆத்மி கட்சி சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றச் செயலாளர்கள் என்ற ஆதாய பதவியை வகித்து வருவதாக கூறி அவர்களை தகுதிநீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இதை எதிர்த்து சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்தது தேர்தல் ஆணையத்திடமே இது தொடர்பாக புதிதாக மேல்முறையீடு செய்யுமாறு அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த மேல்முறையீட்டு மனுவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததை அடுத்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடியுள்ளனர் உத்தரப்பிரசேதத்தின் காஸியாபாத் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுவந்த கட்டிடம் இடிந்துவிழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு பேர் காயமடைந்தனர் சட்டவிரோதமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டு வந்ததாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இது குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் சும்பவம் நடைபெற்ற ஆகாஷ் நகர் பகுதியில் நீதிபதி அளவிலான விசாரணை தொடங்கியுள்ளது விபத்து நடந்த இடத்தில் தேசிய பேரிடர் மீட்புப்படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சுப்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இரண்டு வட்சும் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

இதன்படி நாடு முழுவதும் கிராமம் மற்றும் நகரங்களில் ஒன்பது கோடி கழிப்பிடங்கள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது

அம்மாநில நிதியமைச்சர் திரு சுதிர் மங்கன்திவார் இந்த அறிவிப்பிளை வெளியிட்டார்

பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது பணிக்குழுக் கூட்டம் காபூலில் நேற்று நடைபெற்றது

ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவது தொடர்பான உக்திகளை வகுப்பதற்கு இந்த கூட்டம் நடைபெற்றது ஆப்கானிஸ்தான் சார்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு ஹெக்மாரட்ட கர்சாய் இக்கூட்டத்தில் பங்கேற்றார் இரு தரப்பிலும் வெளியுறவு மற்றும் உயர் ரானுவ அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்று இருநாடுகளிடையேயான வேற்றுமைகளை களைந்து ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக ஆவோசனை நடத்தினர் பாகிஸ்தான் தேர்தலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ள ரானுவத்தினரின் அதிகாரத்திற்கு கட்டுபாடுகளை விதித்து அந்நாட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

தேர்தலின்போது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுதல் முறைகேடுகளில் ஈடுபடுதல் உள்ளிட்ட புகார்கள் எழுந்தால் முதலில் அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு பின்னர் அவர்களின் வழிகாட்டுதல்களின்படியே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமௌ ரானுவத்தினருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

நாட்டின் விளையாட்டுத்துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ளும் வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு

இதன்படி திறன்மிகு விளையாட்டு வீரர்களாக கண்டறியப்பட்டுள்ளவர்களுக்கு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு செலவினங்களுக்காக ஆண்டுதோறும் ஒரு வட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படவுள்ளது

ஆசிய ஜுனியர் மல்யுத்த சேம்பியன்போட்டியில் இந்தியா நேற்று இரண்டு தங்கம் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது

அமெரிக்காவில் நேற்று நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் தோல்வி அடைந்தார்